ஈரோடுமாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்துநாளைமறுநாள் பாசனத்துக்குதண்ணீர் திறந்துவிடப்படுகிறது

பட்டியலைதாக்கல் செய்யுமாறுசிலைக்கடத்தல் தடுப்புப் பிரிவு ஐ ஐி க்குசென்னைஉயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

மருத்துவம் மற்றும் பொறியியல் பட்டப்படிப்புகளுக்குதேசியஅளவிலானநுழைவுத் தேர்வு நடத்துவதற்குஅஇஅதிமுககடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மக்களவையில் இன்று இப்பிரச்சினையைஎழுப்பியமக்களவைத் துணைத்தலைவர் திருதம்பிதுரை இதுபோன்றதேர்வுகளைமாநிலஅரசுகளேநடத்திக் கொள்ளஅனுமதிக்கவேண்டுமென்றாா் தேசியதேர்வு ஆணையம் ஆண்டுக்கு இருமுறைநுழைவுத் தேர்வைநடத்துவதால் மாணவா்கள் தங்களதப்ளஸ் டூ தேர்வில் கவனம் செலுத்தமுடியாதநிலைஏற்படும் என்றும் நுழைவுத் தேர்வுக்குத்தான் கூடுதல் நேரத்தைசெலவிடநேரிடும் என்றும் திருதம்பிதுரைசுட்டிக்காட்டினார் மாநிலஅரசுகளேநழைவுத்தேர்வு நடத்தஅனுமதிக்காததால்தான் கிராமப்புறங்களில் மருத்துவா்களுக்குபற்றாக்குறை இருப்பதாகவும் அவா் தெரிவித்தாா் இதற்குபதிலளித்த திருபிரகாஷ் ஜவடேக்கர் மருத்துவபடிப்புகளுக்கானநீட் மற்றும் பொறியியல் படிப்புக்கான ஜே இ இ

மாணவர்கள் வரும் ஆண்டில் முறையில் மட்டுமல்லாது ஆன்லைன் விடைத்தாள்களைபயன்படுத்திஎழுத்துத் தேர்வு மூலமாகவும் நுழைவுத் தேர்வு நடத்துவதுபற்றிஅரசுபரிசீலித்துவருவதாகவும் திரு ஜவடேக்கா் தெரிவித்தாா் தமிழகத்தில் ஹெலிகாப்டர் சுற்றுலாவைஅறிமுகப்படுத்துவதற்கானசாத்தியக்கூறுஅறிக்கைகிடைக்கப்பெற்றதும் இக பற்றிமுடிவு செய்யப்படும் எனமத்தியகற்றுலாத்துறைஅமைக்கள் திருகே ஜி அல்போன்ஸ் தெரிவித்துள்ளாா் மக்களவையில் இதனைத் தெரிவித்தஅவர் தமிழகஅரசின் ஒத்துழைப்புடன் பவன்ஹான்ஸ் நிறுவனம் இதற்கானசாத்தியக்கூறுஆய்வைமேற்கொண்டிருப்பதாகக் கூறினார் மதுரைஉள்ளிட்டபகுதிகளில் இந்தஹெலிகாப்டர் சுற்றுலாவைஅனுமதிப்பத்தொடர்பாக இந்தஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும் இதன் முதன்நிலைஅறிக்கைமாநிலஅரசிடம் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சா் திருஅல்போன்ஸ் தெரிவித்தாா்

சென்னைபெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சென்னைமாநகராட்சி நகர் மற்றும் ஊரமைப்புத்துறை

மக்களுக்குபாதிப்பைஏற்படுத்தக் கிளைஃபோசெட் கூடிய பூச்சிக் கொல்லிமருந்துபயன்படுத்தப்பட்டபருப்பு வகைகளின் இறக்குமதிக்குதடைவிதிப்பதுபற்றிபரிசீலிக்கப்பட்டுவருவதாகமத்தியஉணவு திருராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார் மக்களவையில் தொடர்பாகஎழுப்பப்பட்டபிரக்சினைக்குபதிலளித்தஅமைச்சர் உடல் இது ஆரோக்கியத்திற்குபாதிப்பைஏற்படுத்தும் பொருட்களைஅரசுஅனுமதிக்காதுஎன்றார் மத்தியஅமைச்சராக இருந்தபோதுசட்டவிரோததொலைபேசி இணப்பகம் வைத்திருந்ததாகதொடரப்பட்டுள்ளவழக்கின் விசாரணையைசந்திக்குமாறுதிருதயாநிதிமாறனுக்குஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

கறுப்புப்பணதடுப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டுள்ள இந்தவழக்கில் திருசிதம்பரத்தின் மனைவி திருமதிநளினிசிதம்பரம் மகன் திருகாந்திசிதம்பரம் அவரதுமனைவி ஸ்ரீநிதி ஆகியோரதுபெயரில் இங்கிலாந்தமற்றும் அமெரிக்காவில் பற்றிவருமானவரிக்கணக்கில் காட்டவில்லைஎனகுற்றம்சாட்டப்பட்டுள்ளது மத்தியஅரசின் முன்னோடிதிட்டங்களில் ஒன்றானபிரதமாின் ஸ்வத்தியசுரக்ஷா யோஜனாபெரம்பலூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது

தமிழகத்தில் இமைகீழ் இறங்குதல் போன்றகுறைபாடுகளுக்கானசிறப்பு மருத்துவமுகாம் இன்று தூத்துக்குடிமருத்துவக் கல்லூரிமாத்துவமனையில் நடைபெற்றது உலகபேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் இரண்டாவதுசுற்றுக்கு இந்தியாவின் எச் எஸ் பிரணாய் முன்னேறியுள்ளா்